பிரதமர் திரு நரேந்திரமோடி மகாராஷ்ட்ரா மாநிலம் அகமத்நகரில் இன்று பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகையில் நேர்மையான காவலாளி மற்றும் ஊழல்வாதிகளுக்கிடையிலான தேர்தலில் மக்கள் கவனத்துடன் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்

பிரதமர் இன்று பிற்பகல் கர்நாடக மாநிலம் கங்காவதி கேரளமாநிலம் கோழிக்கோடிலும் பரப்புரை மேற்கொள்கிறார் நாளை மதுரையில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு அவர் ஆதரவு திரட்டுகிறார்

அதேபோல்

காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சரக்கு சேவை வரியின் குறைபாடுகள் சரிசெய்யப்படும் என்றார்

சேலம் சீலநாயக்கன்பட்டியில் அவர் பரப்புரையை மேற்கொண்டார் இன்றுமாலை மூன்றேமுக்கால் மணிக்கு தேனி அன்னஞ்சி விளக்கு பொதுக்கூட்ட திடலில் உரையாற்றுகிறார் அதனை தொடர்ந்து மாலை ஐந்தரை மணிக்கு மதுரை பெருங்குடி மண்டேல்நகர் பொதுக்கூட்டத் திடலில் திமுக காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு கோருகிறார்

பீகார் ஜார்கண்ட் ஜம்முகாஷ்மீர் மத்தியபிரதேசம் மகாராஷ்ட்ரா ஒடிசா ராஜஸ்தான் உத்தரபிரதேசம் மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களாகும் இவை

சத்யபிரதா சாகு தமிழகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் கால தமிழக காவல்துறை தலைவர் திரு அசுதோஷ் சுக்லா இன்று தலைமை தேர்தல் அலுவலர் திரு சத்யபிரதா சாகுவுடன் சென்மனையில் முக்கிய ஆலோசனைகளை மேற்கொண்டார்

இதனிடையே தேர்தல் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவா்கள் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் திரு சத்தியபிரதா சாகு காணொலி காட்சி மூலம் நாளை மாலை ஆலோசனை மேள்கொள்கிறார் உச்சநீதிமன்றம் நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் தத்தம் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை சீலிட்ட உறைகளில் தேர்தல் ஆணையத்திடம் வழங்க உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது

உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் வங்கித்துறையில் முறையான சீர்திருத்தங்களின் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார் வேகமாக வளர்ந்துவரும் வர்த்தகம் மற்றும் தொழில் நடவடிக்கைகளால் வங்கித்துறை துரித வளர்ச்சியை எட்டியிருப்பதாக எடுத்துரைத்தார் நடுத்தர குடும்பங்களின் நிதிவளர்ச்சி டிஜிட்டல் புரட்சி போன்றவையும் வங்கியின் மேம்பாட்டிற்கு காரணமாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார்

சுரேஷ்பிரபு நாட்டில் ஜெட்ஏா்வேஸ் விமானிகளின் வேலைநிறுத்தத்தால் ஏற்பட்டுள்ள பிரச்னைகளை களைவதற்கான தூரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள சிவில் விமான போக்குவரத்து செயலரை அறிவறுத்தியிருப்பதாக இத்துறைக்கான அமைச்சர் திரு சுரேஷ்பிரபு கூறியிருக்கிறார்

சுதந்திர போராட்டங்களை எடுத்துரைக்கும் படங்கள் செய்திப்பிரசுரங்கள் கட்டுரைகள் உரைகள் அடங்கிய தொகுப்புகள் இதில் காட்சிபடுத்தப்பட்டுள்ளன